நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களுக்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பான சிக்கனமான மாசற்ற பொது போக்குவரத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என மத்திய சாலைப் போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது

நாராயணசாமி கூறியுள்ளார் பிரதமர்குடியிருப்புதிட்டம் பிரதமர் குடியிருப்பு திட்டம் எனப்படும் பிரதான் மத்திரி ஆவாஸ் யோஜனா வீட்டு வசதி திட்டம் ஏழை எளிய மக்களிடையே மிகப்பெரிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர்

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நிதின்கட்கரி மக்களுக்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பான சிக்கனமான மாசற்ற பொது போக்குவரத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

புத்தாக்கத்தைப் பயன்படுத்தி பேருந்துகள் மற்றும் பொது போக்குவரத்தின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் அப்போதுதான் சொந்த வாகனங்களை பயன்படுத்துவதைத் தவிர்த்து பொது போக்குவரத்துக்கு மக்கள் மாறுவார்கள் என்றும் அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்தார்

அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளின் முன்னிலையில் மாவட்ட தலைமை தேர்தல் அதிகாரிகள் இன்று வெளியிட்டனர் புதுச்சேரியில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி பூர்வா கர்க் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் காரைக்காலில் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமாள திரு அர்ஜூன் சர்மா வெளியிட்டார்

மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரத சாகு இதனை வெளியிட்டார்

நாராயணசாமி கூறியுள்ளார் புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்மேலும் கூறுகையில்

நாராயணசாமி இன்று மாலை டெல்லி புறப்பட்டுச் சென்றார் புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்று சென்னை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார்

இந்நிலையில் இந்த கூட்டத்தை ஏன் நடத்துகிறார் என எனக்கு தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்

எடப்படி கே

காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு உரையாற்றிய அவர் மாநில அரசு கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி உள்ளதாக தெரிவித்தார் ஊரக மற்றும் சுகாதாரத்துறைகளில் சிறப்பான செயல்பாட்டிற்கான மத்திய அரசின் விருதையும் தமிழக அரசு பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

அண்ணாதுரை இன்று தொடங்கி வைத்தார் தொடர்ந்து விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை பேருந்துகளில் ஒட்டினார்

சிவராஜ் மீனா கூறியுள்ளார் இந்த மீனவர்கள் பட்டியல் மீது யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் தகுந்த ஆதாரத்துடன் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

பிற பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜோபிடன் அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு

பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக அவர் டேலாவர் மாகாணத்தில் இருந்து வாஷிங்டன்னுக்கு புறப்பட்டார் அங்கு அவருக்கு பிரிவு உபசாரம் வழங்கப்பட்டது இந்திய நேரப்படி இன்று இரவு நள்ளிரவில் அவர் பதவியேற்கிறார் பதவி ஏற்பு விழாவை முன்னிட்டு அமெரிக்காவில் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன டிரம்பின் ஆதரவாளர்கள் கலகம் விளைவிக்க கூடும் என்று அஞ்சுவதால் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் குடியிருப்பு திட்டம் ஏழை எளிய மக்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர்

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களுக்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பான சிக்கனமான மாசற்ற பொது போக்குவரத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என மத்திய சாலைப் போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் புதுச்சேரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது

நாராயணசாமி கூறியுள்ளார்